பிரதமர் திரு

மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு உண்மையான விவசாயிகள் ஆதரவு அளிப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் திரு

நாமக்கல் மாவட்டம் பூலாம்பட்டி கூட்டுக் குடிநீர் திட்டப் பணிகள் அடுத்த இரண்டு மாதங்களில் முடிவடையும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி கூறியுள்ளார்

இம்மாநாட்டில் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது

இதில் நூற்றாண்டு நினைவாக அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிடுகிறார் இந்நிகழ்ச்சியில் மத்திய கல்வியமைச்சர் திருரமேஷ் பொக்ரியால் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

நரேந்திரமோடி புதுதில்லியில் ராக்கேப் கஞ்ச் சாஹிப் குருத்வாராவில் இன்றுகாலை அஞ்சலி செலுத்தினார்

சிங் மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை விவசாயிகள் ஆதரிப்பதாகவும் காங்கிரஸ் இடதுசாரி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அவர்களிடையே இதுகுறித்த அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் திரு

இந்த சட்டங்களின்மூலம் விவசாயிகள் பாதிக்கப்படும்நிலை ஏற்பட்டால் அவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம் என்று கூறியஅமைச்சர் விவசாய உற்பத்திப்பொருட்களுக்கு இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படும்பட்சத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களைப் பயன்படுத்திக்கொள்ளலாம் என்றார் மேலும் பயிர் காப்பீட்டின் முக்கியத்துவம் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

சண்முகம் விழுப்புரம் மாவட்டம் கீழ்பேரடி குப்பம் ஏரி உடைப்பு காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி சண்முகம் இன்று நேரில் ஆய்வு செய்தார் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர் வழங்கினார்

வீரமணி திருமதி

பர் கபில் ஆகியோர் இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர்

இதற்காக இணையதளம் மூலம் பெறப்படும் மனுக்கள்மீதான பரிசீலனை நாளை தொடங்குகிறது

நேற்று நள்ளிரவு கைது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டது

ஒவ்வொரு இயந்திரமும் ஸ்கேன் செய்யப்பட்டு அதில் எண்கள் பதிவு செய்யும் பணி நாளைமுதல் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி